சட்டீஸ்கரில் முதல் கட்ட சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு இடையே இன்று நடைபெற்றது இன்று அதிகாலை காலமான மத்திய அமைச்சர் அனந்தகுமாரின் இறுதிச் சடங்குகள் பெங்களுரில் நாளை நடைபெற உள்ளன

நீர்வழிப்பாதை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் உலக வங்கியின் நிதி உதவியுடன் நிறைவேற்றப்பட்டுள்ள இத்திட்டத்தினால் கங்கை நதியில் பெரிய அளவிலான கப்பல்களை இயக்க ஏதுவாகும் கங்கை நதியில் சாகிப்கஞ்ச் ஹல்தியா காஜீபுர் உள்ளிட்ட இடங்களிலும் இதேபோன்ற முனையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன

தீவிரவாத்த்தில் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளைத் தவிர நாட்டின் இதர எல்லாப் பகுதிகளிலும் ஓருசில வாரங்களுக்குள் ஒவ்வொரு வீட்டையும் சென்றடைந்த பெருமை வங்கித் துறையினருக்கு உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டார் தனியார் வங்கிகள் சில்லரைக் கடன்கள் மூலம் வளர்ச்சி அடைய நினைக்கலாம் என்றாலும் பொதுதுறை வங்கிகள் தொழில் மற்றும் உள்கட்டமைப்பு துறையில் தான் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பொருளாதார வளர்ச்சியின் எதிர்காலம் வங்கிகளின் கடன் வழங்கும் திறனில் தான் அடங்கி இருப்பதால் வாராக் கடன்களை குறைக்க வங்கிகள் முக்கியத் துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறித்தினார்

காங்கிரஸ் கட்சியின் முதலாவது வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது

அனந்தகுமார்

அனந்தகுமாரின் உடலுக்கு இன்று அவரது இல்லத்தில் கர்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி மற்றும் திரு எடியுரப்பா திரு சதானந்த கவுடா உள்ளிட்ட மூத்த பிஜேபி தலைவர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர் அனந்தகுமாரின் உடல் நாளை காலை பெங்களுருவில் உள்ள பிஜேபி அலுவலகத்திலும் பின்னர் இறுதிச் சடங்குகளுக்கு முன்பாக பெங்களுர் தேசிய கல்லுரி மைதானத்திலும் பொது மக்களின் அஞ்சலிக்கு வைக்கப்படும் இறுதிச் சடங்குகளில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்வார் என்று புதுடெல்லியில் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக தமிழகத்தின் கடலுர் நாகப்பட்டிணம் திருவாருர் தஞ்சாவுர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் புதுவையின் காரைக்கால் பகுதிகளிலும் பெரிய அளவில் சேதங்கள் ஏற்படலாம் என்பதால் மீன்பிழ செயல்பாடுகளை முற்றிலுமாக நிறுத்தி வைக்கவும் சம்பந்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வெளியே வராமல் வீட்டிற்குள்ளேயே இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை சமுதாய கூடங்கள் மற்றும் பள்ளிகளில் தங்கவைத்து குடிமைப்பொருள் வழங்குதுறை உணவளிக்க மூலம் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுருத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஏற்கனவே கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் துர்வாரப்பட்டுள்ள நிலையில் கழிவுநீர் கால்வாய்களை துர்வார தற்போது நடவடிக்கை எடுக்கபடுவதாகவும் தேவை ஏற்படும் போது தாழ்வான இடங்களில் இருந்து பம்புகள் மூலம் மழைநீர் வெளியேற்றப்படும் என்றும் அவர் கூறினார் தொற்றுநோய் பரவாமல் தடுக்க சுகாதாரத் துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த அவர் போதிய மருந்துகளும் கையிருப்பில் உள்ளதாக கூறினார் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த முதலமைச்சர் புயல் நிலவரங்களை அரசே கையாள முடியும் என தாம் நம்புவதாகவும் ஒருவேளை நிலைமைகள் கை மீறிப் போனால் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் உதவி கோரப்படும் என்றும் தெரிவித்தார் கஜா புயல் நெருங்கி வரும் நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதிக்க வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்குள் சென்றுள்ள மீனவர்கள் உடனடியாக கரை திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கடலோர காவல் படைக்கு புதுச்சேரி வருவாய் துறை அமைச்சர் திரு ஷாஜகான் உத்தரவிட்டார் கஜா புயலை சமாளிப்பது குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு அபிஜித் விஜய் சவுத்ரி தேசிய பேரிடர் மேலாண்மை துறை இயக்குநர் திரு பங்கச் குமார் ஜா மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இதில் பேசிய வருவாய் துறை அமைச்சர் திரு ஷாஜகான் புதுச்சேரியில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை உடனடியாக அகற்றி விபத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்று நகராட்சி துறைக்கு உத்தரவிட்டார்

அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் நிவாரணைப் படையுடன் புதுச்சேரி நிர்வாகம் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று கூறிய அவர் சமூக ஊடகங்களில் பரவும் வதந்திகளை பொது மக்களை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார்

பொது மக்கள் உடனடியாக காரை நிமிர்த்தி தலைமை நீதிபதியை வெளியில் எடுத்தனர் தலைமை நீதிபதி உடனடியாக நீதிமன்றத்தில் தமது பணிகளை மேற்கொண்டார்

சட்டீஸ்கரில் முதல் கட்ட சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு இடையே இன்று நடைபெற்றது இன்று அதிகாலை காலமான மத்திய அமைச்சர் அனந்தகுமாரின் இறுதிச் சடங்குகள் பெங்களுரில் நாளை நடைபெற உள்ளன